தமிழகம் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பிரதமர் திரு

எடப்பாடி கே

தொழில்துறை வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களித்து வரும் சிப்காட் சிட்கோ பணியாளர்களுக்கு தனது பாராட்டுக்களையும் முதலமைச்சர் தெரிவித்தார்

முதலமைச்சர் சேலம் முதலமைச்சர் நடப்பாண்டிற்கான தாலிக்கு தங்கம் திருமண உதவி வழங்கும் திட்டத்தை இன்று துவக்கிவைத்தார்

மாவட்டத்தில் மகளிர் சுயஉதவிக்குழு தயாரிக்கும் கைவினை பொருட்களின் சேலம் மதி ஆன்லைன் செயலியையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார் முதற்கட்டமாக இந்த செயலி மூலம் இரண்டாயிரம் பொருட்கள் விற்பனை செய்யப்பட உள்ளன

வளர்மதி

பட்டா வாங்கிய இடத்தில் வீடுகள் கட்டிக்கொள்ள வங்கி கடன் பெறவும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

செங்கோட்டையன் தமிழகத்தில் விரைவில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வி துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக கூறினார்

வரும் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்று கூறினார் முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் அமைச்சர் தொடங்கிவைத்தார்

சீனிவாசன் இன்று தெரிவித்துள்ளார்

பர் நீக்க பிரிவு இத்திட்டத்தின்கிழ் அடங்கும்

சண்முகம் விழுப்புரம் மாவட்டம் வீடுர் அணையை முழுமையாக பாதுகாக்கவும் நீர் வீணாகாமல் தடுப்பதற்குமே புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

புதுச்சேரிக்கும் இந்த அணையிலிருந்து நீர் பங்கீடு செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார்

மணியன் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த ஆயக்காரன்புலம் கிராமத்தில் வேதா ஆயத்த ஆடை பூங்கா முதல்கட்ட உற்பத்தியை மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு ஓ

இதனால் கிராமப்புற மக்களின் பொருளாதாரம் உயரும் என்று கூறிய அமைச்சர் இந்த வேலைவாய்ப்புகளால் வேதாரண்யம் பகுதி மட்டுமல்லாமல் சுற்றுப்புற பகுதி மக்களும் பயனடைவார்கள் என்றார்

திருநெல்வேலி ஒட்டப்பிடாரம் சாலை வழியாக வந்துகொண்டிருந்த ஆட்டோ நிலைதடுமாறி சிறிய ஓடைப்பாலத்தின்மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டுள்ளது